பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் போக்குவரத்து விதிமீறல் அபராத சீட்டில் தமிழ் இடம்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

வென்றார்

நிதித் துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அரசுமுறைப் பயணமாக பாங்காக் சென்றுள்ள அவர் நேற்று அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதனைத் தெரிவித்தார் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் கிழக்காசிய மற்றும் மண்டல பொருளாதார ஒருங்கிணைப்பு உச்சி மாநாட்டில் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாஸ்போர்ட் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கைபேசி செயலி மூலம் பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் புத்தயிர் அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பான அபராத சீட்டில் தமிழ் இடம்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்மொழி வளர்ச்சித் துறை அமைச்சர் திருக பாண்டியராஜன் கூறியுள்ளார் நேற்று திருவேற்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

வேலுமணி கூறியுள்ளார் நேற்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தில் தொண்டாமுத்தூரும் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார் சூயஸ் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இருப்பினும் குடிநீர் கட்டண நிர்ணய உரிமை கோவை மாநாகராட்சியிடமே இருக்கும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார்

முடிவெடுக்கப்படும் என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் நேற்று நெல்லையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாமிரபரணியிலும் காவிரியிலும் புஷ்கரவிழா நடைபெற்ற பின்னர் மாநிலம் செழுமை பெற்றுள்ளதாக தெரிவித்தார்

நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளும் நிரம்பி வருவதாக திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார் அரசியல் தலைவர்களின் அலைபேசிகள் சட்டத்திற்குப் புறம்பாக கண்காணிக்கப்படுவதாக கூறப்படுவது உண்மை என்றால் அது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தனிநபர் உரிமை பாதுகாப்பு குறித்த உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி நியாயமான விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று விருதநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் சர்வதேச அறிவியல் திருவிழா கொல்கத்தாவில் நாளை தொடங்குகிறது பிரதமர் திரு நரேந்திர மோதி காணொலிக் காட்சி வாயிவாக இதனைத் தொடங்கி வைக்கிறார்

மக்களிடையே அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை மையக்கருத்தாக கொண்டு இந்த அறிவியல் திருவிழா நடைபெறவுள்ளது நீதித் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள திரு சரத் அரவிந்த் பாப்டே கூறியுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் நீதித்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் முக்கியமான வழக்குகளை விசாரிப்பதற்கென நிரந்தர அரசியல் சாசன அமர்வை ஏற்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆழ்கடல் ஆராய்ச்சிப் பணியிலும் இஸ்ரோ ஈடுபடவுள்ளதாக புவி அறிவியல் துறை செயலர் திரு மாதவன் ராஜீவன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக நீர்மூழ்கி வாகனம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மூன்று பேர் இதில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளத்தக்க வகையில் இது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இதற்காக கடல்சார் ஆராய்ச்சி தொழில்நுட்ப மையத்துடன் இஸ்ரோ ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாகவும் திரு மாதவன் ராஜீவன் தெரிவித்தார்

ஈராக்கின் அரசியல் அமைப்பில் முழுமையாக மாற்றம் கொண்டு வரவேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்றுவரும் போராட்டம் ஒரு மாத காலத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது

இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயான கூட்டு ரானுவப் பயிற்சி தாஷ்கண்ட் அருகே தொடங்கியது

திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமைவாய்ந்த சந்திரசேகரர் ஆலயத்தின் புதிய தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த ராசிபுரம் கூட்டுக் குடிநீர் திட்ட குழாய்களை மாற்றும் பணியிளை விரைந்து முடிக்குமாறு ஆட்சியர் திரு மெகராஜ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் சிறிய ஜவளி பூங்காக்களை அமைக்க முன்வரும் தொழில்முளைவோருக்கு

உதகமண்டலத்தில் ஞாயிறு மகளிர் சந்தையை ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா நேற்று தொடங்கிவைத்தார்

தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பந்துவீச தீர்மானித்தது

இந்தியாவுக்கு எதிரான ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் பெறும் முதல் வெற்றி இதுவாகும் மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் ராஜ்கோட்டில் வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது

மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது தியோதர் கோப்பைக்கான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா பி அணி இன்று இந்தியா சி அணியை எதிர்கொள்கிறது

ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி தோஹாவில் நேற்று தொடங்கியது